தமிழகத்தில் பணப்பரிவர்த்தனைகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு

குடியரசுத்தலைவர் திரு

தேர்தல் நெருங்கும்போது கூடுதல் கண்காணிப்பு குழுக்களும் பறக்கும் படைகளும் ஏற்படுத்தப்படும் என்றார் அவர்

அரசியல் கட்சிகள் சார்பில் முக்கிய பேச்சாளர்கள் தங்கள் செலவிற்கென ஒரு லட்சம் ருபாய்வரை வைத்துக்கொள்ள அனுமதி உண்டு என்று அவர் தெரிவித்தார்

சுனில் அரோரா மக்களவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையில் தேர்தல் பார்வையாளர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது

வருவாய்த்துறை நிர்வாகத்துறை காவல்துறை உள்ளிட்ட மத்திய அரசு சேவைகளில் உள்ளவர்கள் பார்வையாளர்களாக செயல்பட உள்ள நிலையில் தேர்தல் ழடியும் இவர்கள் தேர்தல் வரை கருதப்படுவார்கள்

கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி மற்றும் ஒசூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் எண்ணும் மையமான அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரபாகர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனா் தலைவர் டாக்டர் ராமதாஸ் தேமுதிக தலைவர் திரு

இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று திரு

தேமுதிக போட்டியிடும் தொகுதியில் அவர்களுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சாரம் மேற்கொள்ளும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார் காங்கிரஸ் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து நாளையும் நாளை மறுநாளும் மனுக்கள் பெறப்படும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது

இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

கோவை தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் சர்வதேச அளவில் நம் நாட்டின் மீது நன்மதிப்பும் மரியாதையும் அதிகரித்திருப்பதாக கூறினார்

பொதுத்தேர்வுகள் பிற்பகலில் நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும்

கால்பந்து நேபாளத்தில் நடைபெறும் தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆட்டத்தில் பூடான் பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்றன இந்தியா இலங்கையை வரும் ஞாயிற்றுக்கிழமை எதிர்கொள்கிறது